நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மற்றும் மருத்துவக் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்துவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது

பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் இன்று கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் மற்றும் தெரு வியாபாரிகளுக்கு பலன் தரக் கூடிய முக்கிய முடிவுகளுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது

பிரகாஷ் ஜவடேகர் கூறினார்

விவசாயிகள் தங்கள் கடன்களை அடைக்க ஆகஸ்ட் மாதம் வரை கூடுதல் அவகாசம் கிடைக்கும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் கூறினார் நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மற்றும் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்துவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பெங்களூருவில் ராஜீவ்காந்தி மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வெள்ளிவிழா நிகழ்ச்சியை காணொளி மூலம் தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் அரசின் இந்த நடவடிக்கை மூலம் நம் நாட்டில் முறையான மருத்துவக் கல்வி கட்டமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றார் சுகாதாரம் மற்றும் மருத்துவக் கல்வியில் சீர்திருத்தங்களைக் கொண்டு வர தனது அரசு கூடுதல் முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் கூறினார்

இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில் நுட்பத் துறையின் மூலம் ஆரோக்கியமான சூழல் உருவாகி இருப்பதாகவும் அவர் சுட்டிக் காட்டினார்

தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது இதன் காரணமாக கேரளா முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது

இந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி காரணமாக கேரளா மற்றும் லட்சத்தீவு கடலோரப் பகுதிகளில் பலத்த மழை கடல் கொந்தளிப்புடன் சூறாவளி காற்று வீசக்கூடும்

இந்த புயல் மகாராஷ்டிரா மற்றும் கோவாவை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப் படுவதால் மும்பை மற்றும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதிகளிலும் இன்று காலை முதல் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள வெப்பம் தணிந்துள்ளது தெற்கு குஜராத் மற்றும் கடலோர மகாராஷ்டிராவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு பருவமழை வழக்கமான அளவு இருக்கும் என்று மத்திய புவி அறிவியல் துறை செயலாளர் டாக்டர் எம் ராஜீவன் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு நல்ல பருவமழை பெய்வதற்கு ஏற்ற சூழல் நிலவுவதாகவும் அவர் இன்று செய்தியாளர்களிடையே தெரிவித்தார்

புவியரசன் கூறியுள்ளார்

இதனிடையே விமான பயணத்திற்காக உள்நாட்டு விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் புதிய வழிகாட்டி நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது விமான நிறுவனங்கள் நடு இருக்கைகளை காலியாக வைத்திருக்கும் வகையில் பயணிகளுக்கு இருக்கைகளை ஒதுக்க வேண்டும் என்றும் அதிக கூட்டம் இருந்தால் பயணிகளுக்கு அவர்கள் உடலை முழுமையாக மறைக்கும் வகையில் கவச அங்கிகளை வழங்க வேண்டும் என்றும் குடும்ப உறுப்பினர்கள் வரிசையாக அமர அனுமதிக்கலாம் என்றும் கூறியுள்ளது

இன்று உலக பால் தினம் கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டிவிட்டர் பதிவில் உலக உணவாக பால் திகழ்வதாகவும் இந்த மகத்தான சேவையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தமது வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பால் உற்பத்தியில் இந்தியா மிகப் பெரிய பங்கை வகிப்பதாகவும் பால் உற்பத்தி நமது கிராமப்புற பொருளாதாரத்தில் பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்

இதன் காரணமாக தஞ்சை மாவட்டம் கல்லணையில் பராமரிப்பு பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது காவிரி வெண்ணாறு கொள்ளிடம் ஆறுகளின் மதகுகள் சீரமைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது கொரோனா நோய்த் தொற்று காரணமாக நாடெங்கும் அறிவிக்கப்பட்டிருந்த பொது முடக்கம் நான்கு கட்டங்களை தாண்டி ஐந்தாவது கட்டத்தை தொடங்கியுள்ள நிலையில் ஊரடங்கு விலக்கலின் முதல் கட்டம் இன்று தொடங்கியது பொது முடக்கம் காரணமாக ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மற்றும் சேவைகள் கட்டம் கட்டமாக விலக்கப்படுவதுதான் இந்த ஊரடங்கு விலக்கலின் போது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஆகும் இந்த அடிப்படையில் கட்டுப்பாடுள்ள மண்டலங்களில் மட்டுமே ஊரடங்கு அமல்படுத்தப்படும் மாநிலங்களுக்கு இடையேயும் மாநிலங்களுக்கு உள்ளேயும் பொருட்கள் மற்றும் பயணிகள் தடையின்றி செல்ல மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது

பேருந்தை இயக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து தமிழக அரசு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது

ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் எற்கனவே அரசு பேருந்துகள் ஓரிரு வழித் தடத்தில் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மேலும் கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டன தமிழகத்தில் சென்னைக்கு பேருந்துகளை இயக்க அம்மாநில அரசின் அனுமதி கிடைக்காததால் அங்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை இது குறித்து புதுச்சேரி சாலைப் போக்குவரத்துக் கழக பொது மேலாளர் திரு

க

தலைப்புச் செய்திகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் விவசாயிகள் மற்றும் சாலையோர வியாபாரிகளுக்கு பலன் தரும் முக்கிய முடிவுகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மற்றும் மருத்துவக் கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்துவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் இன்று தொடங்கியது